காஷ்மீர் பிரச்சனையில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளே போதுமானது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர்

வேலூரில் வரும் திங்கட்கிழமை நடைபெற்ற உள்ள மக்களவை தேர்தலுக்கான இறுதி கட்ட பிரச்சாரத்தில் அரசியல் தலைவர்கள் முனைப்புடன் ஈடுபட்டுள்ளனர்

ஆடிப்பெருக்கு விழாவையொட்டி மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு இரண்டாயிரம் கனஅடி தண்ணீர் இன்று திறக்கப்பட்டுள்ளது

முன்னதாகஇந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதில் அளித்து பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் திருஅமித்ஷா சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்ட திருத்த மசோதாவால் மனித உரிமைகள் விதிமீறல் எந்த விதத்திலும் நடைபெறாது என்று உறுதி அளித்துள்ளார்

தனிநபர்களை தீவிரவாதிகளாக அறிவிக்க வகை செய்யும் இந்த மசோதா தற்போதைய சூழலுக்கு தேவையானது என்று எடுத்துரைத்த அவர் ஏற்கெனவே தடை செய்யப்பட்ட அமைப்புகளை தனிநபர்கள் மீண்டும் உருவாக்குவதாக குற்றம் சாட்டியுள்ளார்

முன்னதாக மாநிலங்களவையில் இம்மசோதா மீதான விவாதத்தில் பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்இளமாறம் கரீம் இந்த மசோதர் தேசிய புலனாய்வு முகமை அனைத்து மாநிலங்களுக்குள் அனுமதி இல்லாமல் நுழையும் அதிகாரத்தை வழங்குவதாக குறை கூறினார்

இந்த மசோதா குறித்து கேள்வி எழுப்பிய ராஷ்ட்ரிய ஜனதா தள் உறுப்பினர் இது மிகவும் கடுமையானது என்றார் இந்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்த திமுகவ உறுப்பினர் பி வில்சன் இந்த மசோதா தேர்வுக்குழு அல்லது நாடாளுமன்ற நிலைக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்

மக்கள் ஜனநாயக கட்சியின் முகமது

இந்த மசோதா மீது பேசிய காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு

சிதம்பரம் இந்த மசோதா அரசியல் சாசனத்திற்கும் தனிநபர் உரிமைக்கு எதிரானது என்றும் மத்திய அரசு யாரை நினைக்கின்றதோ அவர்களை பயங்கரவாதியாக சித்தரிக்க இந்த மசோதா வகை செய்வதாகவும் குறை கூறினார் ஆம் ஆத்மி கட்சியின் சஞ்சய் சிங் நாட்டின் இறையாண்மைக்கு எதிரானது என்று குற்றம் சாட்டினார் தீவிரவாத நடவடிக்கைகளில் ஈடுபடும் தனிநபர்கள் தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு தயார்படுத்துபவர்கள் தீவிரவாதத்தை ஊக்குவிப்பவர்கள் உட்பட தீவிரவாதத்தோடு எந்த விதத்திலாவது தொடர்புடையவர்களை பயங்கரவாதிகள் என அறிவிக்க சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டதிருத்த மசோதா வகை செய்கிறது

மேலும் தேசிய புலனாய்வு முகமையின் கீழ் உள்ள வழக்கிற்கு உட்பட்டவர்களின் சொத்துக்களை கைப்பற்றி இணைக்கும் அதிகாரம் இம்முகமையின் தலைமை இயக்குனருக்கு வழங்கவும் இந்த மசோதா வகை செய்கிறது

கேள்வி நேரத்திற்கு பின்னர் பேசிய அவர் இத்தகைய சம்பவங்கள் தற்போது அதிகரித்து வருவதாக கவலை தெரிவித்தார் ம் ம் ம் ம ஜெய்சங்கர் காஷ்மீர் பிரச்சனையில் இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையே இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் மூலம் மட்டுமே தீர்வு காணப்படும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோவிடம் உறுதிபட தெரிவித்திருக்கிறார் காஷ்மீர் பிரச்சனையில் இருநாடுகளுக்கிடையே மத்தியஸ்தம் செய்ய தாம் தயாராக இருப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்ததன் பின்னணியில் டாக்டர் ஜெய்சங்கர் இந்தியாவின் நிலையை மைக் பாம்பியோவிடம் இன்று தெளிவுபடுத்தியுள்ளார் தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் நடைபெறும் கிழக்காசிய உச்சிமாநாட்டின் ஒரு பகுதியாக பாம்பியோவை சந்தித்து பேசிய அவர் சர்வதேச பிராந்திய பிரச்சனைகள் குறித்தும் விரிவாக எடுத்துரைத்தார்

முதலமைச்சர் திரு எடப்பாடி

பழனிசாமி தமது இரண்டாவது கட்ட பிரச்சாரத்தின் ஒருபகுதியாக அஇஅதிமுக வேட்பாளர் திரு

ஒகேனக்கல் மேட்டூர் சேலம் நாமக்கல் ஈரோடு கரூர் திருச்சி தஞ்சை திருவாரூர் நாகை மாவட்டங்களில் காவிரி நீர்நிலைகளில் நாளை மக்கள் கூடி காவிரித்தாய்க்கு நன்றி செலுத்துகின்றனர் இதற்காக காப்பரிசி காதோலை கருகமணி நாவல்பழம் தலைவாழை இலை பல்வேறு கனிகள் விற்பனை களை கட்ட தொடங்கியுள்ளது இந்நன்நாளில் புதுமண தம்பதிகள் தங்கள் வாழ்வு சிறக்க காவிரித்தாயை வேண்டி திருமண மாலைகளை காவிரியில் சமர்ப்பிப்பது ஐதீகம்

தொழிற்பேட்டை வளாகத்தில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு நாளை முதலமைச்சர் திரு எடப்பாடி

இந்நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் திரு

ஆசியாமரியம் இன்று தொடங்கி வைத்தார்

செம்மேடு வல்வில் ஓரி அரங்கத்தில் வல்வில் ஓரி விழா மற்றும் அரசின் பல்துறை பணிவிளக்க முகாமையும் அவர் தொடங்கிவைத்தார்

மகளிர் ஒற்றையர் பிரிவில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட சாய்னா நேவால் இரண்டாவது சுற்றில்

இரு அணிகளுக்கிடையிலான இரண்டாவது போட்டியும் நாளை மறுநாள் லாடர்ஹில்லில் நடைபெறுகிறது